பேருந்துகள் இயக்கப்படஉள்ளதாகபோக்குவரத்துதுறைஅமைச்சர் திருஎம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

எடுக்கப்பட்டுள்ளதாகபேரிடர் மேலாண்மைத் துறைஅமைச்சர் திருஉதயகுமார் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் மருத்துவப் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கானஆன்லைன் பதிவு இன்றுதொடங்கியது

ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று மும்பை ஐதராபாத் அணிகள் மோதுகின்றன

தாம்பரம் பூந்தமல்லி கோயம்பேடு ஆகிய இடங்களில் இருந்துபேருந்துகள் புறப்படஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகஅவர் குறிப்பிட்டுள்ளார் கோயம்பேடு தாம்பரம் சானடோரியம் பூவிருந்தவல்லிபேருந்துநிலையங்களில் முன்பதிவு செய்யவதற்கானகவுன்டர்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கான இணையதளம் மூலமாகவும் முன்பதிவு செய்யவும் ஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளது

பேருந்துநிலையங்களுக்குவரும் பயணிகளுக்குஉதவதகவல் மையங்கள் அமைக்கநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயம்பேடுபேருந்துநிலையத்தில் இருந்துமற்றநான்கு இடங்களில் செயல்படும் பேருந்துநிலையங்களுக்குசெல்லமாநகரபோக்குவரத்துகழகத்தின் சார்பில் இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் திருஎம் ஆர் விஜயபாஸ்கர் வெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்

இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் சென்னையில் வளர்ந்தநாடுகள் கூட கோவிட் இரண்டாவதுஅலைபாதிப்பில் இருந்துமீள இயலாதசூழ்நிலையில் தமிழகத்தில் சுகாதாரகட்டமைப்பு வலுவாகஉள்ளகாரணத்தால் பாதிப்பிலிருந்துவிரைவாகவிடுபடமுடிவதாகவும் கூறினார்

இரண்டாவதுஅலையின் பாதிப்பில் இருந்துவிடுபடபொதுமக்கள் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் பண்டிகைகாலத்தில் சமூக இடைவெளியைதவறாமல் கடைபிடிக்கவேண்டியதுஅவசியம் என்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் வலியுறுத்தினார் வடகிழக்குபருவமழைகாலத்தில் தொற்றுநோய் வராமல் தடுக்கமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவருவாய் பேரிடர் மேலாண்மைதுறைஅமைச்சர் திருஉதயகுமார் தெரிவித்துள்ளார்

மொழியின் வளர்ச்சிக்காகமாநிலத்தின் அனைத்துமாவட்டங்களிலும் பாடுபடும் தமிழ் ஆர்வலர்களுக்குதமிழ்ச்செம்மல் விருதுகளைமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி இன்றுவழங்கினார் ஒவ்வொருமாவட்டத்திற்கும் ஒருவர் எனதேர்ந்தெடுக்கப்பட்டு

தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதுதொடர்பாக அங்கீகரிக்கப்பட்டஅரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தமிழகதலைமைதேர்தல் அதிகாரிதிருசத்யபிரதாசாஹூஇன்றுஆலோசனைநடத்தினார் அஇஅதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி இந்தியகம்யூனிஸ்ட் தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகியகட்சிகளின் பிரதிநிதிகள் இந்தகூட்டத்தில் பங்கேற்றனர்

அவர் இன்றுவெளியிட்டுள்ள அறிக்கையில் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் மருத்துவர்கள் ஆகியோருடன் விரிவானஆலோசனைநடத்திமாற்றுஅறிவிப்பைவெளியிடவேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாடுகாவல்தறைமுன்னாள் தலைமை இயக்குநர் கேராதாகிருஷ்ணன் மறைவுக்குழுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் காவல் துறையின் உயர்ந்தபதவிகளில் திறம்படபணியாற்றியராதாகிருஷ்ணன் சிறந்தஎழுத்தாளர் சமூக போன்றபன்முகத் தன்மைகொண்டவர் என்றும் அவரதுகுடும்பத்திற்குதமதுஆழ்ந்த இரங்கல் ஆர்வலர் தெரிவிப்பதாகவும் முதலமைச்சர் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மாவட்டசெய்திகள் மத்தியஅரசின் மக்கள் தொடர்பு களஅலுவலகம் சார்பில் தென்காசியில் கொரோனாவிழிப்புணர்வு வாகனபிரச்சாரத்தைநகராட்சிஆணையர் திருமதிஹசீனா இன்றுதொடங்கிவைத்தார்

திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுகாதாரபணிகள் குறித்துமாவட்டஆட்சியர் திருமதிசாந்தா இன்றுஆய்வு மேற்கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாட்கோ மூலமாகஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினமாணவ மாணவிகளுக்குகுறுகியகாலதிறன் மேம்பாட்டுபயிற்சிகள் வழங்கப்படுவதாகமாவட்டஆட்சியர் திருமதிமகேஸ்வரிரவிக்குமார் தெரிவித்துள்ளார் சுற்றுலாபயணிகள் நீலகிரிமாவட்டத்திற்குவருவதற்கு இ பதிவு கட்டாயம் என்றுஆட்சியர் திருமதி இன்னசன்ட் திவ்யாகூறியுள்ளார் கிரிக்கெட் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பைஅணி இன்றுஐதராபாத் அணியைஎதிர்கொள்கிறது இப்போட்டி ஷார்ஜாவில் இரவு ஏழரைமணிக்குதொடங்குகிறது